தமிழகத்தில் மிக நீண்ட ஈரடுக்கு பாலத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சேலத்தில் திறந்து வைக்கிறார்

உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது குடும்ப அட்டைதாரா்களுக்கு இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஊர் பெயர்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே பெயரில் எழுதவும் உச்சரிக்கவும் அரசாணைவெளியிடப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று சேலத்தில் திறந்து வைக்கிறாா்

பின்னர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேச உள்ளார் நாளை மேட்டூர் செல்ல உள்ள முதலமைச்சர் குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உள்ளார் பின்னா் சிலுவம்பாளையத்திற்கு செல்ல உள்ள முதலமைச்சா் அண்மையில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த எடப்பாடியை சேர்ந்த ரானுவ வீரர் மதியழகன் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் நோய் தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

வீட்டுக் கண்காணிப்பில் உள்ளவர்கள் வெளியே சென்று வருகிறா்களா என்பதை காவல்துறையினா் கண்காணித்து வருவதாகவும் அவா் தெரிவித்தாா் சென்னையில் உயிரிழப்பை மாநில அரசு குறைத்து வெளியிடுவதாக வரும் செய்தி உண்மையல்ல என்றும் அவர் கூறினார்

நிலோஃபா் கபில் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பத்துா் மாவட்டம் ஆண்டியப்பனுா் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மூலிகை சித்த மருத்துவப் பிரிவை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இம்மாவட்டத்தில் மூவாயிரம் கிலோ கபசரக் குடிநீர் சூரணம் சிறு பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் திருப்பத்துா் மாவட்டத்தில் நோய்த்தொற்று கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் மேலும் பரவாமல் இருக்க உரிய தடுப்புப் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு நாளும் நோய்த்தொற்றால் உயிரிழந்தோர் குறித்த தகவல்களை மாநில அரசு வெளிப்படையாக வெளியிட்டு வருவதாக கூறினார் எனினும் இந்நோய்த்தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்தும் அவர்கள் உயிரிழந்த காரணம் குறித்து அறியவும் மருத்துவக் கல்வி இயக்குநரகம் சுகாதாரத்துறை மாநகராட்சி அதிகாரிகள் அடங்கிய சிறப்புக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

சென்னையில் தேவைக்கேற்ப கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் குடும்ப அட்டைதாரா்களுக்கு இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது

நோய்த்தொற்றை தடுக்க ரேஷன் கடைகளில் முகக்கவசங்களை இலவசமாக வழங்க அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சா் திரு

நோய்த்தொற்று மேலும் பரவாமல் இருக்க மாநில அரசுகளுக்கும் மாநகராட்சி நகராட்சி சுகாதாரத்துறையினருக்கும் உதவுவதற்காக மத்திய குழுக்கள் சென்னை பெங்களூரு மும்பை அகமதாபாத் தில்லி கொல்கத்தா ஆகிய நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது

நாடு முழுவதும் மாநகராட்சிகள் நகராட்சிகளில் மக்கள் அதிகமாகக்கூடும் சந்தைகளில் நோய்த்தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை மத்திய வீட்டுவசதி மற்றும் நக்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது

தூ்கா சங்கள் மிஸ்ரா கேட்டுக் கொண்டுள்ளாா் ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்படும் போது சந்தை பகுதிகளில் தனிமனித இடைவெளி நோய்த்தொற்று ஏற்படாத வகையில் போக்குவரத்து வசதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளா் சந்தைகளுக்கு நடந்து செல்லவும் சைக்கிள்களில் சென்று வரவும் உரிய இடவசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் ஊர் பெயர்களை உச்சரிப்பது மற்றும் எழுதுவது தொடர்பாக புதிய அரசாணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது மாநிலத்தில் சில இடங்களில் ஊரின் பெயர்கள் தமிழில் உச்சரிக்கப்பட்டாலும் அதே பெயர்கள் ஆங்கிலத்தில் வேறு மாதிரியாக உச்சரிக்கப்படுகின்றன உதாரணமாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை ஆங்கிலத்தில் எக்மோர் என்று அழைக்கின்றனர் இளி அவ்வாறு இல்லாமல் எழும்பூர் என்று ஆங்கிலத்தில் எழுதவும் உச்சிக்கவும் வேண்டும் அதேபோல் கோயம்பத்துா் என்று உள்ளதை இனி தமிழிலும் ஆங்கிலத்திலும் கோயம்புத்துா் என்று அழைக்கப்பட வேண்டும் இதேபோல் மாவட்டவாரியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள விவரங்களை மாநில அரசு பட்டியிலாக தயாரித்து அரசாணையில் வெளியிட்டுள்ளது

உமா மகேஸ்வரி கூறியுள்ளாா் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நோய்த்தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சத்யகோபால் கூறியுள்ளார் இம்மாவட்டத்தில் நீடாமங்கலம் குடவாசல் நன்னிலம் ஆகிய வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை நேற்று நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பணிகளை விரைவுப்படுத்த கூடுதவாக இயந்திரங்களை பயன்படுத்துமாறு பொறியாளா்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்

ஆனால் நோய்த்தொற்று குறையாத காரணத்தால் மீண்டும் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டு வரும் ஆகஸட் மாதம் நடைபெற உள்ளதாக இலங்கை தோதல் ஆணையத் தலைவர் திரு மஹிந்தா தேசபிரியா தெரிவித்துள்ளார்

இந்தியா இஸ்ரேல் இடையே வருங்காலத்தில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நிதின்கட்கரி கூறியுள்ளார்

பொன்னையா வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்துப் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியா் திரு மெகராஜ் நேற்று நேரில் ஆய்வு செய்தாா்

வீரராகவராவ் வழங்கினாா் வெளிமாநிலம் மற்றும் வெளிமாவட்டங்களில் இருந்து சகலத்திற்கு அதிகளவில் பொதுமக்கள் வருகை தருவதால் மாவட்ட எல்லையில் பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது